குறித்த வழக்கிளை கூடுதல் நீதிபதிகளைக் கொண்ட அமர்வுக்கு மாற்ற உச்சநீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது

முதலமைச்சள் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று தொடங்கி வைத்தாா்

விருதினை பெற்றுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கள் தெரிவித்துள்ளார் தேசிய சீனியர் பேட்மிண்டன் போட்டியில் பி வி சிந்து கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார்

இனி விரிவான செய்திகள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உத்தரகாண்ட் செல்கிறார் ருத்ராப்பூரில் நடைபெறும் நிகழ்ச்சியில் மாநில ஒருங்கிணைந்த கூட்டுறவு மேம்பாட்டுத் திட்டத்தை அவர் தொடங்கி வைக்கிறார் ஊரக பொருளாதாரத்தை மேம்படுத்த இந்த திட்டம் வகை செய்யும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது வேலை வாய்ப்பிற்காக விவசாயிகள் இடம்பெயர்வதை தடுக்கும் நோக்கத்தடனும் இந்த திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த நிகழ்ச்சியில் விவசாயிகளுக்கான நலத்திட்டத்தின் கீழ் கடன் உதவிகளையும் பிரதமர் வழங்கவுள்ளார் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் விவசாயிகளின் வருவாயை இரண்டு மடங்காக அதிகரிக்கும் நோக்கில் இந்த திட்டத்தை அம்மாநில அரசு செயல்படுத்தியுள்ளது கட்டுமானத் துறையின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் நேற்று புதுதில்லியில் இந்த துறை சார்ந்த மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் பேசினார் கட்டுமானத் துறையில் நிறுவனங்கள் மற்றும் நுகா்வோருக்கிடையே நிலவி வந்த நம்பிக்கையற்ற போக்கின்னை களைவதற்காக சட்டம் ஒன்று கொண்டுவரப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்குள் அனைவருக்கும் வீட்டுவசதி வழங்க வேண்டுமென்பதில் மத்திய அரசு உறுதியுடன் இருப்பதாகவும் பிரதமர் கூறினார்

நேற்று புதுதில்லியில் பிரதம் திரு நரேந்திரமோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த நிதி அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இதன் மூலம் பத்து கோடிக்கும் மேற்பட்ட பழங்குடியினர் பயனடைவார்கள் என்று தெரிவித்தார்

துப்புரவு பணியாளர்களுக்கான தேசிய ஆணையத்தின் பதவிக்காலத்தை மார்ச் மாதம் இறுதி வரை நீட்டிக்கவும் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பாட்னா மெட்ரோ ரயில் திட்டத்திற்கும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது

இடைக்கால பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆக்கப்பூர்வமாக நடந்ததாகவும் அனைத்துக் கட்சிகளின் உறுப்பினா்களும் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த விவாதத்தில் பங்கேற்றதாகவும் அமைச்சா் தெரிவித்தாா் தில்லி அரசு அதிகாரிகளின் நியமனம் மற்றும் இடமாற்றம் தொடர்பாள அதிகாரம் குறித்த வழக்கினை கூடுதல் நீதிபதிகளைக் கொண்ட அமாவுக்கு மாற்ற் உச்சநீதிமன்றம் பரிந்துரை செய்துள்ளது இது தொடர்பான வழக்கினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு ஏ கே சிக்ரி திரு அசோக்பூஷன் ஆகியோரைக் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் மாறுபட்ட தீப்பினை வழங்கியதை அடுத்து அதனை கூடுதல் அமர்வுக்கு மாற்ற பரிந்துரை செய்தது ஹெலிகாப்டர் முறைகேடு தொடர்பாள வழக்கில் துபாயைச் சேர்ந்த வர்த்தகர் ராஜீவ் சக்சேனா தாக்கல் செய்துள்ள ஜாமீன் மனு தில்லி நீதிமன்றம் இன்று விசாரணைககு எடுத்துக் கொள்கிறது சிறப்பு நீதிபதி திரு அரவிந்த்குமார் சக்சேனாவின் மருத்துவ அறிக்கையை ஆய்வு செய்த பின்னர் ஜாமீன் மனு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்றார் இநத வழக்கில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை தொ்பாக கைது செய்யப்பட்டுள்ள திரு சக்சேனா மருத்துவ காரணங்களை சுட்டிக்காட்டி ஜாமீன் மனு தாக்கல் செய்தார் இதற்கிடையே இந்த வழக்கில் தொடர்புடைய திரு மைக்கேல் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு நாளைய தினம் வழங்கப்படவுள்ளது பீகாரில் ஒருங்கிணைந்த முதியோா் ஒய்வூதியத் திட்டத்தை அம்மாநில அரசு அறிவித்துள்ளது

ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் இது செயல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார்

அரசு ஒய்வூதியம் பெறும் மூத்த குடிமக்களுக்கு மட்டும் இது பொருந்தாது என்றும் அவர் தெளிவுபடுத்தினார்

இந்த திட்டமும் ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என்று திரு நிதிஷ்குமார் தெரிவித்தார்

சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் இதனைத் தொடங்கி வைத்ததாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது துணை முதலமைச்சர் திரு ஒ பன்னீர்செல்வம் மற்றும் உயரதிகாரிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்

இன்று சட்டப்பேரவையில் இதனைத் தெரிவித்த அவர் காளிங்கராயனின் நினைவைய் போற்றுகின்ற வகையில் ஆண்டுதோறும் தை மாதம் ஐந்தாம் தேதி அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்றும் கூறினார்

இரட்டைமலை சீளிவாசன் பிறந்த இடமான மதுராந்தகம் அருகில் உள்ள கோழியாளம் கிராமத்தில் ஒரு கோடி ரூபாய் செலவில் திருவுருவச்சிலையுடன் கூடிய நினைவு மண்டபமும் நூலகமும் அமைக்கப்படும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கூறினார் உடல் உறுப்பு தானத்தில் சிறந்த விளங்கியதற்காக தொடர்ந்து நான்காவது முறையாக தமிழக அரசு விருது பெற்றுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டா விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் இன்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் நாட்டிலேயே அரசு மருத்துவமனைகளில் கை கள் மாற்று அறுவை சிகிச்சை தமிழகத்தில்தான நடைபெற்றதாக அவர் கூறினார்

தமிழகத்தின் வளா்ச்சிக்காக மத்திய அரசு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி உள்ளதாக நிதித்துறை இணை அமைச்சள் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மக்களவைத் தேர்தல் தொடர்பான கூட்டணி பேச்சுவார்த்தை நல்ல முறையில் நடைபெற்று வருவதாகத் தெரிவித்தார் மக்களவைத் துணைத்தலைவர் திரு தம்பிதுரையுடன் தமக்கு கருத்து வேறுபாடு எதுவும் கிடையாது என்றும் திரு பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தாா் வேளாண் தொழிலாளர்களுக்கு நியாயமான ஊதியமும் ஊதிய உயர்வும் கிடைப்பதை மத்திய மாநில அரசுகள் உறுதி செய்ய வேண்டுமென்ற பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் இதற்கென ஊதியக்குழு அமைக்கப்பட வேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டுள்ளார்

அடுத்த மாதத்திற்குப் பின்னா் தங்களது விமான சேவைகள் சீராகும் என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது விமான சேவைகளை ஒழுங்குபடுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவம் இண்டிகோ கூறியுள்ளது

ஜம்மு கஷ்மீரில் பனிப்பொழிவுடன் கூடிய மழை இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் ஹரியானா உத்திரபிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் அடுத்த இரு தினங்களுக்கு மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ராஜஸ்தான் மாநிலத்திலும் இன்று மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

கலப்பு இரட்டையர் பிரிவில் மனுஅட்றி மனிஷா இணையும் மகளிர் இரட்டையர் பிரிவில் ஷீக்கா கௌதம் அஸ்வினிடட் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவல் பிரணாவ் சோப்ரா ஷீரா ஷெட்டி இணையும் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளது